ஜம்மு காஷ்மீர் காவல்துறை முன்னாள் துணை கண்காணிப்பாளர் தேவிந்தர் சிங் மீது தேசிய புலனாய்வு முகமை வழக்குப் பதிவு செய்துள்ளது

ரோமில் நடைபெற்று வரும் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் வினேஷ் போகத் தங்கம் வென்றுள்ளார்

மேலும் அங்குள்ள பொதுமக்களை சந்தித்து வளர்ச்சிப் பணிகள் மற்றும் திட்டங்கள் குறித்தும் விவாதிக்க உள்ளனர் பிரதமரின் வளர்ச்சி திட்ட பணிகளின் கீழ் உள்ள முதன்மையான திட்டங்களை எடுத்துரைக்கின்றனர் நல்லாட்சி மற்றும் சட்டம் ஒழுங்கு பொருளாதார வளர்ச்சி தொழில்துறை மேம்பாடு ஆகியவற்றின் மூலம் வருமானங்களை அதிகரிக்கும் வகையில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன

மாவட்ட நிர்வாகம் பயணம் பாதுகாப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தி வருகிறது உடனுக்குடன் விவரங்களை பெறுவதற்கு ஏற்ற வகையில் வாட்ஸ்அப் குழுக்கள் அமைக்கப்பட்டு பணிகள் விரைவுப்படுத்தப்பட்டுள்ளன பஞ்சாயத்து உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஈடுபாட்டுடன் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் ஜம்மு காஷ்மீர் வரவிருக்கும் அமைச்சர்களுக்கு உதவி செய்ய உள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் ப்ரிபெய்டு மொபைல் சேவைகள் இன்று மீண்டும் செயல்பட தொடங்கியதாக யூனியன் பிரதேசத்தின் செய்தித் தொடர்பாளர் திரு ரோகித் கன்சால் தெரிவித்துள்ளார்

புதிதாக ப்ரீபெய்டு வசதி கோரும் நுக்வோரின் பின்னணி குறித்து தெளிவான ஆதாரங்களுடன் பெறப்படும் மனுக்களை பரிசீலனை செய்யுமாறு தொலைத்தொடர்பு நிறுவனங்களிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தற்போது ஜம்முவில் அமைதி நிலவி வருவதையடுத்து மொபைல் சேவைகள் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்துள்ளன கஷ்மீரில் தீவிரவாதிகளுடன் பிடிபட்ட காவல்துறை முன்னாள் துணை கண்காணிப்பாளர் திரு தேவிந்தர் சிங் தொடர்பான வழக்கின் விசாரணையை தேசிய புலனாய்வு முகமை விசாரிக்க உள்ளது ஜம்மு கஷ்மீர் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தேசிய புலனாய்வு முகமை இவ்வழக்கினை விசாரிக்க உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இதற்கு ஏதுவாக தேசிய புலனாய்வு முகமை தற்போது இது தொடர்பான வழக்கினை பதிவு செய்துள்ளது சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார வாகனங்கள்தான் நாட்டின் எதிர்காலமாக இருக்கும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் நொய்டாவில் இன்று மாற்று எரிசக்திக்கான புதிய கண்டுபிடிப்புகள் என்ற கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் காற்றில் கார்பள் அளவைக் குறைக்கும் விதத்தில் மின்சார வாகனங்களை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டியது அவசியம் என்று கூறினார் சௌபாக்யா திட்டத்தின்கீழ்

எல்ஈடி பல்புகளின் பயன்பாட்டை ஊக்குவித்து மின்நுகர்வை குறைப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இதனால் மின் பயனீட்டாளர்கள் அதிகளவில் மின்சார செலவை குறைத்துள்ளதாகவும் அவர் கூறினார் அனைத்து வீடுகளுக்கும் மின்இணைப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகத் தெரிவித்த திருபிரகாஷ் ஜவடேகர் ஒவ்வொரு தனி மனிதனின் ஆளுமையையும் உயர்த்துவதற்கு மின்வசதி ஒரு கருவியாக உள்ளது என்று கூறினார் தேர்வு தொடர்பான அச்சத்தைக் களையும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாணவர்களிடையே கலந்துரையாடும் நிகழ்ச்சி நாளை மறுநாள் புதுதில்லியில் உள்ள தால்கத்தோரா அரங்கில் நடைபெறவுள்ளது

தேர்வுகள் குறித்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது குறித்தும் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கும் பிரதமர் நேரடியாக பதிலளிக்கவுள்ளார்

ஜருங்கிணைந்த நிலையான உலகை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் இந்த மாநாடு நடைபெறுகிறது இந்தக் கூட்டத்தில் ரசாயனம் மற்றும் உரத்துறை இணையமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் கள்நாடக மத்தியப்பிரதேச மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்துகொள்ள இருக்கிறார்கள் மத்திய அமைச்சா் பியூஸ் கோயல் இருதரப்பு பேச்சுவார்த்தைகைளில் ஈடுபட உள்ளார் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா ரஷ்யா சவூதி அரேபியா சுவிட்சர்லாந்து கொரியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த வர்த்தகத்துறை அமைச்சர்களை அவர் சந்தித்து பேசுகிறார் இதைதவிர பல்வேறு நிறுவனங்களை சேர்ந்த செயல் இயக்குனர்களை சந்தித்து அமைச்சர் திரு பியூஸ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் மேலும் இந்திய ரயில்வேயின் முதலீகளை ஈர்க்கும் வகையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார் உலக பொருளாதார அமைப்பின் மாநாடு ஆண்டுதோறும் தாவோசில் நடைபெறுகிறது இதில் உலகின் முன்னணி தலைவர்கள் பங்கேற்று பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை தங்களது நாடுகளில் மேற்கொண்டு வருகின்றனர் அசாம் மாநிலத்தில் முதலமைச்சள் சள்பானந்த் சோனாவால் தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டது

தின் சுகியா தொகுதியின் பிஜேபி உறுப்பினர் திரு மஹமரா சஞ்சய் கிஷன் மற்றும் ஜோகன் மோகன் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் கௌஹாத்தியில் உள்ள ஆளுனர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அவா்களுக்கு அம்மாநில ஆளுனா் ஜெகதீஸ் முகி அவா்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அம்மாநிலத்தில் அமைச்ச்களாக இருந்த தபன் குமார் கோகய் மற்றும் பல்லப் லோச்சன் தாஸ் ஆகிய இருவரும் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் மக்களவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்திருந்தனர் இதனையடுத்து தற்போது இந்த இருவரும் அமைச்சரவையில் இணைக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையே அசாம் மாநிலத்தின் பிஜேபி மாநிலத் தலைவராக உள்ள திரு ரஞ்சித் குமார் தாஸ் மீண்டும் அப்பதவியில் தொடருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிய வருகிறது

நாடு முழுவதம் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நாளை நடைபெறவுள்ளது

இதில் ஐந்து ஏவுகணைகள் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் வழங்கப்பட்டு விடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

மகளிருக்கான துப்பாக்கிச் சுடும் போட்டியில் ஹரியானாவின் கிரண் ட்ராப் பிரிவில் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார்